புதுச்சேரியில் மதுகடைகளை திறப்பது குறித்து நாளை அமைச்சரவை கூடி முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

விபத்து மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் அருகே ரயில் பாதையில் நிகழ்ந்த பரிதாப விபத்து குறித்து குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டு உள்ளனர் இந்த விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு தாம் துயரம் அடைந்திருப்பதாக குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் டுவிட்டர் செய்தி ஒன்றில் கூறி உள்ளார் உறவினர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் வேண்டுவதாகவும் அவர் கூறி உள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் விபத்து குறித்து ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயலிடம் தாம் பேசி இருப்பதாகவும் நிலவரங்களை ரயில்வே அமைச்சர் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

அவுரங்காபாத் விபத்து குறித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட தமிழக தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் விசாகப்பட்டிணம் விசாகப் பட்டிணம் அருகே ஸ்டைரீன் வாயுக் கசிவினால் பாதிக்கப்பட்ட ஆர் ஆர் வெங்கடாபுரம் கிராமத்தில் இயல்பு நிலையை மீட்க ஆந்திர அரசு முழு முயற்சி எடுத்து வருகிறது

மத்திய அரசால் அனுப்பி வைக்கப்பட்ட நிபுணர் குழுவினர் நேற்று இரவு ஆர்ஆர் வெங்கடாபுரம் கிராமத்திற்கு வந்து சேர்ந்து வாயுக் கசிவை முழுமையாக அடைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்

கிரண்பேடி புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க கடுமையாக உழைத்து வரும் காவல் துறையினரை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி பாராட்டி உள்ளார் வாட்ஸ் அப்பில் இன்று இது தொடர்பாக ஆடியோ செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் போலீசார் கடும் உழைப்பை தொடரும் அதே வேளை குற்றங்கள் நடக்க விடாமல் தடுப்பதும் அவசியம் என்றார் கடந்த சில நாட்களில் கள்ளச் சந்தை மது விற்பனை தொடர்பாக எந்த வழக்கும் பதிவாகவில்லை என்பதையும் ஏற்கனவே நடந்த இத்தகைய குற்றங்கள் குறித்து சிபிஐ விசாரித்து வருவதையும் துணை நிலை ஆளுநர் சுட்டிக்காட்டி கலால் துறை போலீசாரை எவரேனும் தவறான செயல்களுக்கு தூண்டினால் அவர்கள் அதுபற்றி காவல் துறை தலைவரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றார் நாராயணசாமி புதுச்சேரியில் மதுக்கடைகளை திறப்பது குறித்து நாளை அமைச்சரவை கூடி முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மற்ற மாநிலங்களைப் போல புதுச்சேரியிலும் மதுபானங்கள் மற்றும் பெட்ரோல் டீசல் மீது கோவிட் வரி விதிப்பது குறித்தும் நாளை முடிவெடுக்கப்படும் என்றார் முதலமைச்சர் மேலும் கூறுகையில்

மாநில சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் இத்தகவல்களை ராவ் வெளியிட்டார் அவர் மேலும் கூறுகையில்

இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் இருந்து பலர் எப்படியோ தமிழகம் சென்று மதுபானம் வாங்கி வருவதால் புதுச்சேரி அரசு வருவாய் இழப்பை தவிர்க்கும் வகையில் சமூக இடைவெளியை பின்பற்றி இங்கேயும் மதுக்கடைகளைத் திறக்கலாம் என்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிர மாநிலத்தில் ரயில் பாதையில் நிகழ்ந்த பரிதாப விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர்

புதுச்சேரியில் மதுகடைகளை திறப்பது குறித்து நாளை அமைச்சரவை கூடி முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது